இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் உள்ள நன்கானா சாஹிப் குருத்வாராவில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்களுக்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த பகுதியில் நேற்று சீக்கியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையடுத்து மத்திய அரசு இந்த கண்டனத்தை பதிவு செய்துள்ளது சீக்கியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பஞ்சாப் முதலமைச்சர் திரு அம்ரிந்தர் சிங்கும் சீக்கிய யாத்ரிகர்களின் பாதகாப்பை உறுதி செய்யுமாறு பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கானை வலியறுத்தியுள்ளார் இந்த தாக்குதல் சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சிக்கியுள்ள சீக்கியர்களை பாதுகாப்பாக மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த தாக்குதல் சும்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக சிரோமோனி அகாலிதள் தலைவர் திரு சுக்பீர் சிங் பாதல் கூறியுள்ளார் சீக்கியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு பாகிஸ்தான் அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தில்லியில் உள்ள சீக்கிய குருத்வாரா நிர்வாகக்குழுவும் இந்த தாக்குதல் சும்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று அதன் தலைவர் திரு மஞ்ஜீந்தர் சிங் சிர்சா கூறியுள்ளார் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரீத் கௌர் கில் லும் இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்துள்ளார் தூக்குதல் சும்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகளையும் அவர் வெளியிட்டுள்ளார் தண்ணீர் மறுகழற்சிக்கு குறைந்த செலவிலான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நேற்று பெங்களுருவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் அறிவியல் மாநாட்டை ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கு மத்திய அரசு தற்போது முக்கியத்தும் அளித்திருப்பதாக அவர் கூறினார் நீர் மேலாண்மைக்கு விஞ்ஞானிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தீவிரவாதம் அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார் சர்வதேச புத்தக கண்காட்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்து அவர் பேசினார் தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் நூற்றாண்டு பிறந்த தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த புத்தக கண்காட்சி நடத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் மகாத்மா காந்தியின் போதனைகளான அமைதி சகோதரத்துவம் உலக அளவில் இன்றளவும் தேவைப்படுவதாக உள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

இந்த சுட்டம் தொடர்பாக கோவாவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற பேரனியில் கலந்தகொண்டு அவர் பேசினார் அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு உள்ளான சிறுபான்மையினருக்கு மனித நேய அடிப்படையில் உதவுவதற்காக இந்த திருத்தச்சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களிடையே தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார் உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத்தம் குடியுரிமை திருத்தச்சுட்டம் எந்தவொரு பிரிவினருக்கும் எதிரானது அல்ல என்று கூறியுள்ளார்

குடியுரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பாக வீடு வீடாக சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இயக்கத்தை பிஜேபி நாளை தொடங்குகிறது மத்திய அமைச்சர்கள் பிஜேபி யின் மூத்த நிர்வாகிகள் இந்த இயக்கத்தில் கலந்துகொள்ளவுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவிலும் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா காசியாபாதிலும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு போகி ஆதித்யநாத் கோர்பூரிலும் இந்த இயக்கத்தை தொடங்கிவைக்கின்றனர் தமிழக சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவரும் அஇஅதிமுக வின் சட்ட ஆலோசகருமான திரு பி ஹெச் பாண்டியன் இன்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவு அஇஅதிமுக விற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் அவர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிததுள்ளனர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அண்ணா நகரில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த பி ஹெச் பாண்டியன் உடலுக்கு மவரஞ்சலி செலுத்தினர் தேமுதிக மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சித்தலைவர்களும் பி ஹெச் பாண்டியன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் விளையாட்டு உடல் முக்கிய பங்கு வகிப்பதாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கிவைத்து அவர் பேசினார்

உங்களுடைய பணி சிறக்கும் அதற்கு மிக மிக முக்கியம் விளையாட்டு அதை எந்த வகையினாலம் விளையாடவாம்

ஊரக உள்ளாட்சித்தேர்தல் எவ்வித முறைகேடும் இன்றி நடைபெற்று முடிந்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் திரு பழனிசாமி கூறினார் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றுவரும் இந்த முகாம்களில் ஏராளமானோர் விண்ணப்பம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உலக ப்ரைலி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

தமிழக உத்தரப்பிரதேச அணிகளுக்கு இடையிவான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல்நாள் ஆட்டம் பனிமூட்டம் காரணமாக கைவிடப்பட்டது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது